இனி விரிவான செய்திகள் பொங்கல் பரிசுத் திட்டம் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுவதாக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இன்று தேனியில் இந்த பரிசுத் தொகுப்பினை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

கடந்த ஐந்தாண்டு காலம் நம்முடைய அரசு கூடுதலாக பொங்கல் வைப்பதற்குரிய பொருள்களோடு சேர்த்து அதாவது பச்சரிசி சர்க்கரை முந்திரிப் பருப்பு

குடுப்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பரிசாக வழங்குகின்ற சிறப்பான திட்டத்தினை இன்றைக்கு நாம் அறிவித்து இருக்கிறோம் பொங்கல் பரிசுத் தொகுப்பிளை பொதுமக்கள் எவ்வித சிரமமும் இன்றி பெற்றுச் செல்வதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார் மதுரை ஜீவா நகரில் இந்த பரிசுத் தொகுப்பினை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

ஏழை மக்களும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் பொங்கல் பரிசுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு கூறியுள்ளார் இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றதாக கூறினார் விவசாயிகளை பாதிக்கும் எந்தவொரு திட்டத்தையும் தமிழக அரசு செயல்படுத்தாது என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

உயர் மின்னழுத்த கோபுரம் அமைப்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலினால் போராட்டங்கள் நடைபெறுவதாக அவர் குற்றம் சாட்டினார் விவசாயிகளை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தர கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் திரு தங்கமணி தெரிவித்தார் மாணவர்கள் அனைவருக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

கல்வியாளர்களின் கருத்துக்களை மாணவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு என தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிற மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் மக்கள் நலத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஊரக தொழில் துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார் திருவாரூர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான அஇஅதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் குணை நாளை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

திமுக மற்றும் அமுக ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவித்துள்ளன இந்த இடைத் தேர்தலுக்கான வேட்பு மனுதாக்கல் கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது

காயமடைந்தவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மக்கள் நலனில் அக்கறையின்றி மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று சங்கரன்கோவிலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை மக்கள் உணர்ந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் டெல்டா மாவட்டங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறந்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் புயல் பாதிப்பினால் மக்குல் வெகுவாக குறைந்துள்ள நிலையில் கிடைத்த நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கோ ஆப்டெக்ஸ் ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசு முன்வர வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோ ஆப்டெக்ஸில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தமிழக அரசு ஊழியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கு அமைக்கப்பட்ட சித்திக் குழு அளித்த பரிந்துரைகள் மீது மாநில அரசு சாதகமான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் அரசு ஊழியர்களின் வேலை நிறுத்தப் போராட்டத்தை தவிர்ப்பதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நிலையங்களுக்கு இணையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை விமான ரயில் நிலையங்களிலும் ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே பாதுகாப்புப் படையின் தலைவர் திரு அருண்குமார் கூறியுள்ளார்

நவீன தொழில்நுட்பங்களுடன் பாதுகாப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவுள்ளதாகவும் திரு அருண்குமார் கூறினார்

தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு கே பி அன்பழகன் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார்

சென்னை பூந்தமல்லி அருகே தனியார் நிறுவனத்தின் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர்

விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரை கைப்பற்றும் நிலையில் இந்தியா உள்ளது

போதிய வெளிச்சமின்மை காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது

ஆசியக் கோப்பை கால்பந்துப் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது

பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் புனே தில்லியை எதிர்த்து ஆடி வருகிறது

தேசிய சீனியர் ஹாக்கி சாம்பியன் போட்டி நாளை சென்னையில் தொடங்குகிறது